குடியரசு தின அணிவகுப்பை முன்னிட்டு நாடெங்கும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் கடந்த ஒருமாத காலம் முகாமிட்டு இருந்த என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை முகாமிற்கு இன்று வருகை புரிந்து முகாமில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி கவுரவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் இளைஞர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவார்கள் என்றார் இந்தியா இளைஞர்களை கொண்ட நாடு என்றும் நாட்டை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தற்போதைய அரசு பயங்கரவாதத்தில் இருந்து காஷ்மீரை விடுவித்தது என்றும் நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்தே இந்த பயங்கரவாத பிரச்சனைகள் இருந்த போதிலும் பிரச்சனையை களைய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார் நாடு தற்போது இளமையான அணுகுமுறையுடன் முன்னெட்டிச் செல்கிறது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக துல்லிய தாக்குதல்களையும் விமான தாக்குதல்களையும் நடத்துகிறது என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல நாடு முழுவதுமே அமைதியின் புதிய விடியலை கண்டு வருகிறது என்று கூறிய பிரதமர் பிரிவினைவாதத்தை எதிர்த்துப் போராட அரசு வேகமாக செயல்பட்டு வருகிறது என்றும் அரசு இதனை முற்றிலுமாக வீழ்த்தும் என்றும் கூறினார்

கோரோனா சீனாவை உலுக்கி வரும் கோரோனா வைரஸ் நோயிலிருந்து அங்கு வசிக்கும் இந்தியர்களை காப்பாற்ற அவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வரும் முயற்சியில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதற்கென ஏர் இண்டியா விமானம் ஒன்று அங்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சீன அதிகாரிகள் மற்றும் இந்தியர்களுடன் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது என்று மத்திய வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் தெரிவித்துள்ளார்

பட்ஜெட் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை மறுநாள் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தின் உரையுடன் தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத் தொடர் என்பதால் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார்

வரும் கூட்டத் தொடரை சுமுகமாக நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லாவும் அன்றைய தினம் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்துகிறார் இதேபோல் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையநாயுடுவும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெறும்

பருப்பு உற்பத்தியில் இந்தியா ஒருகட்டத்தில் பின்தங்கி இருந்த நிலையில் நமது விவசாயிகளின் முயற்சி காரணமாக அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது என்றார் நவீன அறிவியல் தொழில் நுட்பங்களை வேளாண் துறை வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை மிகவும் முக்கியமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

அல்லது ஊட்டச்சத்து குறைவால் அவதிப்படக் கூடாது என்பது வேளாண் துறையுடன் தொடர்பு கொண்டவர்கள் அனைவரின் பொறுப்பு என்றார்

இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது அரசியல் தரப்பு வழக்கிறஞர் திரு துஷார் மேத்தா இந்த வழக்கு தொடர்பாக பொதுவான சட்ட வினாக்களை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை என்பது குறித்து வழக்கறிஞர்களின் கூட்டம் ஒன்றைக் கூட்டி ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை என்று குறிப்பிட்டார் இதை அடுத்து இந்த தொடர்பாக சட்டரீதியான அணுகுமுறையை மட்டும் வழக்கு உச்சநீதிமன்றம் கையாளும் என்றார்

ஜெய்சங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்

வின்சென்ட் ராயர் அறிவித்துள்ளார் கூட்டத்தில் வைக்கப்பட உள்ள விஷயங்கள் குறித்து அமைச்சரவை இன்று முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்த சிறப்புக் கூட்டத் தொடரில் மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் இது புதுச்சேரி அரசுக்கு அழகல்ல என்றும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார் காங்கிரஸ் கட்சியின் வற்புறுத்தலாலேயே இந்த சட்டமன்ற கூட்டத் தொடர் கூட்டப்பட்டுள்ளது என்று அவர் கூறி உள்ளார் பத்ம பூஷன் இலக்கியம் மற்றும் கல்விக்காக பத்ம பூஷன் விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த திரு மனோஜ் தாசை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் சந்தித்து பாராட்டி கவுரவித்தார் அப்போது அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர்

துணை நிலை ஆளுநரின் கூடுதல் செயலர் திரு சுந்தரேசன் டெல்லியில் உள்ள புதுச்சேரி அரசு விருந்தினர் இல்லத்தில் உதவி உள்ளிருப்பு ஆணையராக பணியாற்றும் திரு ஜெயந்த் குமார் ரே மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் திரு ரவி பிரகாஷ் கூட்டுறவு பதிவாளர் திருமதி ஆர் ஸ்மிதா பேரிடர் மேலாண்மை இயக்குனர் திரு பங்கஜ் குமார் ஜா தொழிலாளர் ஆணையர் திரு வல்லவன் ஆகியோருக்கு அவர்கள் பணி மூப்பின் அடிப்படையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு எந்த ஆண்டில் பணி மூப்பு வழங்குவது என மத்திய உள்துறை அமைச்சகம் விரைவில் ஆணை பிறப்பிக்கும் புதிதாக ஐஏஎஸ் அந்தஸ்து பெற்ற அதிகாரிகள் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியை இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர்

சிவக்குமார் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

குப்புசாமி செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே மேல்நிலைப் பள்ளி சேவை மையத்தில் நேரில் சென்று இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சிறுத்தை ஆப்பிரிக்க சீத்தா இன சிறுத்தைகளை இந்தியாவில் பொறுத்தமான வாழ்விடத்தில் கொண்டு விட உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய சீத்தா இன சிறுத்தைகள் அழிந்து விட்டதால் இந்தியாவில் உள்ள காடுகளில் நவிபீயா நாட்டில் இருந்து ஆப்பிரிக்க சிறுத்தைகளை கொண்டு விடலாமா என்று தேசிய புலி பாதுகாப்பு ஆணையம் உச்சநீதிமன்றத்தை அணுகியது

மீண்டும் தலைப்புச் செய்திகள்